குளிர்பதனப் பெட்டி வாஷிங் மெஷின் மற்றும் நகைகள் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சங்க வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது தமிழகத்தில் தீவிரவாதத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ஊரகப் பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் வறுமை ஒழிப்புத் திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆசியக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு பங்களாதேஷ் அணி தகுதி பெற்றுள்ளது

பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேன்ரானும் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நீடித்த எரிசக்தியைப் பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழும் கொச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கும் தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய தொழில் முனைவோர் விருது வழங்கப்பட உள்ளது

குளிர்சாதனப் பெட்டி குளிர்பதனப் பெட்டிகள் மற்றும் பத்து கிலோவுக்குக் குறைவான வாஷிங் மெஷின் மீதான வரி இரு மடங்கு உயர்த்தப்பட்டு இருபது சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

சமையல் அறை பொருட்கள் குறிப்பிட்ட சில வகையைச் சேர்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சூட்கேஸ்கள் மீதான வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த வரி உயர்வு நேற்று நள்ளிரவிலிருந்தே அமலுக்கு வந்துள்ளது ஆதார் அட்டை அரசியல் சாசனப்படி செல்லத்தக்கது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு ஆதார் விவரங்களின் பாதுகாப்புக்காக விரிவான நடைமுறைகளை வகுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது ஆதார் எண்னை ஏழை எளிய மக்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளை கண்ணியமான முறையில் பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமௌவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளார் பள்ளி மாணவர் சேர்க்கை மற்றும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடாது என்றும் வங்கிக் கணக்குத் தொடங்கவும் தொலைபேசி இணைப்பு பெறுவதற்கும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடாது என்றும் உச்சநீதிமன்றத் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் பான் எனப்படும் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்னுடன் ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம் எனவும நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனங்கள் ஆதார் விவரங்களைப் பெற அனுமதியில்லை என்று கூறி இது தொடர்பான சட்டப் பிரிவையும் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அடுத்த மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்த தேவையான விவி பேட் எனப்படும் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வரும் நவம்பர் மாதத்திற்குள் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

நீதித்துறை நடவடிக்கைகளில் மேலும் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்தும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணைகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது இதன்மூலம் முக்கிய வழக்குகளின் விசாரணையை பொது மக்கள் அறிந்து கொள்ள உதவும் எனவும் நீதிபதிகள் தங்களது தீரப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த ஒளிபரப்பை முறையாக மேற்கொள்வதற்கான விதிமுறைகள் விரைவில் வகுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கர்நாடக இசைத் துறையில் பெரும் மாற்றத்திற்கு வித்திட்டவர் பாபநாசம் சிவன் என தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் புகழாரம் சூட்டியுள்ளார்

அவரது இசைப் பணி தமிழ் இசை இயக்கத்திற்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமைந்தது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் தீவிரவாதத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பெற்றுக்கொண்டாா் ஆதார் வழக்கில் குடிமக்களின் தனிமளித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனிமனித உரிமைகளை முடக்கும் பிரிவுகளை உச்சநீதிமன்றம் நீக்கியிருப்பதும் ஆதாரை பயன்படுத்த குடிமக்களின் ஒப்புதலை அவசியமாக்கியிருப்பதும் ஆறுதல் அளிப்பதாகக் கூறியுள்ளார் மேலும் பள்ளி மாணவர் சேர்க்கைக்கும் நுழைவுத் தேர்வுகளுக்கும் ஆதார் கட்டாயமில்லை என்பதும் வரவேற்கத்தக்க உள்ளது என்றம் மாற்றமாக திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் காவிரி உபரி நீர் சேமிப்புத் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பாமக இளைஞரணித் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒகேனக்கல்லில் இருந்து உபரி நீரை எடுத்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் நிரப்ப வேண்டும் என்றார் நீர் மேலாண்மை நீர்ப்பாசனம் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டங்களுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டுமெனவும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார் சென்னை சேவம் எட்டு வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு எதிராக அமைதி வழியில் போராடுபவர்களை கைது செய்யக் கூடாது என்று காவல் துறையினரை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உண்மையாகப் போராடுபவர்கள் யார் சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராடுபவர் யார் என்ற வித்தியாசத்தை காவல்துறை அறிய வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளது

இந்த திட்டம் மூலம் தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெற்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதுடன் சமுதாயத்தில் கவுரவமான வாழ்க்கையை மேற்கொள்ளவும் பொருளாதார முன்னேற்றமடையவும் வழிவகை ஏற்பட்டுள்ளதாக மாற்றுத் திறனாளிகள் தெரிவித்துள்ளனர்

இந்த வெற்றியின் மூலம் துபாயில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணி இந்திய அணியை எதிர்கொள்ளும்